பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார்

இலங்கை பிரதமராக திரு ரனில் விக்ரமசிங்கே மீண்டும் பதவியேற்றுள்ளார்

ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் நகோமி ஒகுஹராவை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றார்

உள்ள இறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் நெதா்லாந்தை எதிா்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் நவீன ரயில்பெட்டி தொழிற்சாலையில் தொள்ளாயிரமாவது ரயில்பெட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தாா்

பின்னா் பிரயாக்ராஜ் சென்ற அவர் அங்கு கும்பமேளா கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்தாா்

பம்ரவுளி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிட முனையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

இந்தப்போரில் உயிர்த்தியாகம் புரிந்த வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்படுகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் சுனில் லன்பா விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பிரேந்தர் சிய் தனோவா ரானுவ துணை தளபதி வெட்டினல் ஜெனரல் தேவராஜ் அன்பு ஆகியோருடன் புது தில்லி அம் ஜவான் ஜோதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள்

அதுவரை கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பகுதி இந்த போா் முடிவின் விளைவாக பங்களாதேஷாக உருவெடுத்தது இந்த நாளை நினைவுகூரும் வகையில் கொல்கத்தாவில் உள்ள கிழக்கு பிராந்திய ராணுவ தலைமை அலுவலக வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது

பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நமது வீரர்கள் காட்டிய துணிவு ஈடுஇணையற்ற உணர்வை பிரதிபலிக்கிறது என்றும் அவர்களின் தேசபக்தியும் வீரமும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் சேவை ஒவ்வொரு இந்தியருக்கும் உந்துசக்தியாக விளங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கற்பனைக்கும் எட்டாத இந்த அற்புதமான வீரச்செயல் இந்தியாவில் தலைமுறை தலைமுறைக்கும் உந்துசக்தியாக விளங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்

இதனிடையே புதுதில்லி ஜே எல் என் மைதானத்தில் ராணுவ வீரர்களின் சிறப்பு ஓட்டத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கா்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மல்யுத்தவீரர் யோகேஸ்வர் தத் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பிர் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள்

குஜராத் மாநிலம் வதோதராவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது ரயில்வே பல்கலைக்கழகத்தை அத்துறைக்கான அமைச்சா் திரு பியூஷ் கோயல் நேற்று நாட்டிற்கு அர்ப்பணித்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரயில்வே துறைகளில் தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பெரிய முயற்சி இது என்று குறிப்பிட்டார்

மக்களுக்கு படிக்கும் பழக்கம் ஏற்படுத்த நூலகங்கள் ஏராளமாக அமைக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு வலியுறுத்தி உள்ளார் ஹைதராபாத் என் டி ஆர் திடலில் புத்தக்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இணையதளம் மற்றும் தொலைக்காட்சிகளால் வாசிக்கும் பழக்கம் குறைந்துவரும் தற்போதைய சூழலில் பதிப்பகங்கள் மற்றும் செய்தித்தாள் நிறுவனங்கள் புதிதாக வாசிப்போா் பயன்பெறும் வகையில் பங்களிப்பை வழங்க வேண்டுமென்று கூறினார் ஒவ்வொரு கிராமத்திலும் நூலகம் ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பிடம் என்ற நியதி ஒரு கோஷமாக ஒலிக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார்

இதுதவிர கரியமில வாயு வெளியேற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை சிசெய்ய நிதியுதவியை வழங்கவும் வளர்ச்சியடைந்த நாடுகள் உதவ வேண்டும் என்ற வளர்ச்சி குன்றிய நாடுகளின் கோரிக்கையும் ஏற்கப்பட்டுள்ளது இந்த முடிவை ஐ நா தலைமை செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார் புவியியல் பருவநிலையில் மறுமல்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த முடிவு அடிப்படையாக இருக்கும் என்றும் சா்வதேச சமுதாயத்தின் வலுவாள விருப்பம் இதற்கு அவசியம் என்றும் அவர் விடுத்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பிரதமராக திரு ரனில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்று கொண்டாா் அவருக்கு அந்த நாட்டின் அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தாா் இதன்மூலம் இலங்கையில பல வாரங்களாக நீடித்துவந்த அரசியல் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது

பிரதம் பொறுப்பை ஏற்றபோதிலும் திரு ராஜபக்சேயினால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிருபிக்கு முடியாத நிலையில் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் திரு வின்மசிங்கே பிரதமராக பதவியேற்றது இது ஐந்தாவது முறையாகும் இலங்கை அரசியலில் இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது புதிய அமைச்சள்கள் நாளை பதவியேற்கக்கூடும் என்றும் அடுத்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மசோதா மீது வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாற்றத்திற்காள இந்திய மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நித்தி ஆயோக் சார்பில் இன்று நடைபெற உள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மேம்படுத்தப்பட்ட மகளிர் தொழில் முனைவோருக்கான இணையதளத்தை தொடங்கி வைக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடியை நாளை சந்திக்கும் அவர் இரு தரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் விளைபாட்டுச்செய்திகள் முதலில் உலக கோப்பை ஹாக்கி போட்டி பற்றிய செய்திகள் ஒபனிங் டியூன் புவனேஷ்வரில் நடைபெற்றுவரும் உலககோப்பை ஹாக்கி தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது

குளோசிங் டியூன் சீனாவில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்